ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூழியுள்ளார்

பலனை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் காணொளி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார்

நோக்கில் எல்லைப்புற மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் விகாஸ் உத்ஸவாநிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

ஆம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது கிழக்கத்திய நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்தியாவின் கொள்கையின் அடிப்படையில் ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பாதுகாப்பு மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சிக்கு ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இடையிலாள ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியாவுக்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு புவியியல் அமைப்பு மற்றம் பாரம்பரியத்துடன் நெருங்கிய தொடர்புடையது என்றும் பிரதமர் கூழினார்

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் அனைத்து மாநிலங்கள் மற்றம் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே ரேஷன் அட்டை திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூன்றாவது கட்ட செயல்பாடுகள் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று அவர் கூறினார் சிறு தொழில்களுக்கு முன்று லட்சம் கோடி ருபாய் கடன் உறுதி திட்டம் அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

உள்நாட்டு வேலைவாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் எரிசக்தி உபயோகம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அன்னிய நேரடி முதலீடுகள் போன்றவை அதிகரித்துள்ளதாகவும் இவை பொருளாதாரம் வளர்ச்சியடைவதை காட்டுவதாகவும் தெரிவித்தார்

இந்த ஆண்டு ஆயுர்வேத தினமான நாளை கோவிட் சிகிச்சை தொடர்பான சாதனைகளை முன்னிறத்தி இந்த தினம் கடைபிடிக்கப்படவுள்ளதுடன் ஆயுஷ் கல்வியை நவீனப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன புதிதாக நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்கும் மையங்கள் தேசிய மற்றும் சர்வதேச தேவைக்கேற்ப ஆயுர்வேத துறையில் பல்வேறு படிப்புகளை அறிமுகப்படுத்தும் என்றும் ஆராய்ச்சிகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் ஆயுஷ்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்திய இளைஞர்களின் அடையாளமாக விவேகானந்தர் திகழ்வதாகவும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விவேகானந்தரின் போதனைகளும் கொள்கைகளும் எக்காலத்திற்கும் ஏற்றவையாக திகழ்கின்றன என்று பிரதமர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கிராமப்புற வளர்ச்சிக்காக மத்திய அரசு அதிகளவில் நிதி ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார்

இருதரப்பு மற்றும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகவும் நெதர்லாந்து அமைச்சருடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார்

கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைப் பொறுத்தவரை முதுநிலை இறுதி ஆண்டு மாணவா்களுக்கு மட்டும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் அவற்றை திறப்பதற்கு அனுமதிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது

அன்றைய தினம் பிரிவினை காரணமாக ஹரியானாவின் குருஷேத்ராவில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களிடையே மகாத்மா காந்தி உரையாற்றினார் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகக் கூறியுள்ளார்